குவைத்தின் அமீர் ஷேக் சபா அல் அஹ்மத் அல் ஐபர் அல் சபா வின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு எதிராக செயவ்படுபவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமை என்ற பெயரில் அடைக்கலம் தேடுவது ஆபத்தாக முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

விவசாயிகளுக்கான சட்டங்களால் பாதிப்பு ஏற்படும் என்று சில சுயநலக்காரர்கள் கூறி வருவதைக் கண்டு மக்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

குவைத்தின் அமீர் ஷேக் சபா அல் அஹ்மத் அல் ஜபர் அல் சபா வின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அரபு உலகில் முக்கிய தலைவராகவும் இந்தியாவிள் உற்ற நண்பராகவும் அவர் விளங்கியதாக பிரதமர் தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அவரது மறைவால் அவரை இழந்து வாடும் குடுப்பத்திற்கும் குவைத் நாட்டு மக்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் இடையே நெருக்கமான நட்பை உருவாக்க அவர் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அந்நாட்டில் வாழும் இந்தியர்களைப் பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்தும் ஆமீரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதார செயலர் ராஜேஷ் பூஷன் உலகிலேயே குறைந்த அளவாக இந்தியாவில் தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விகிதம் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது வரை ஏழு கோடியே முப்பது லட்சும் பேருக்கு கடந்த வாரம் கொரோனா பரிசோதனை நடைபெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த மாதத்தில் மட்டும் நாளொன்றுக்கு சுமார் பத்து லட்சும் பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் திரு வி கே பால் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறினார் குளிர் காலத்தில் நோய்த் தொற்று பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் கவாகக் கோளாறு உள்ளவர்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு அவர் கூறினார் வீடுகளை விட்டு வெளியே செல்லுபவர்கள் முகக் கவசம் அனிய வேண்டும் என்றும் சமுக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் வரவிருக்கும் நாட்களில் திருவிழாக் காலம் என்பதால் கூட்டம் கூடும் இடங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் மாநில அரசுகள் இது குறித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆய்வுக் கழக தலைமை இயக்குநர் டாக்டர் பல்ராம் பார்கவா குறிப்பிட்டார் நகர்புற குடிசைப்பகுதிகளிலும் குடிசை இல்லாத பகுதிகளிலும் நோய்த் தொற்று உள்ளதாக அவர் கூறினார் பரிசோதனை செய்தவர்கள் குணமடைந்தவர்கள் நோய்த் தடுப்பு பரிசோதனைகள் போன்றவற்றில் பின் தொடர் நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் என்று மருத்துவர் பார்கவா கூறினார்

உள்ளுரில் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக அந்நாட்டு சுகாதாரத் துறை அமைச்சர் பார்க் ந்பூங்க்ஹூ தெரிவித்துள்ளார் எனவே விடுமுறை காவங்களிலும் பண்டிகை காவங்களிலும் நெரிசலைத் தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

விவசாயிகளுக்கான சட்டங்களால் பாதிப்பு ஏற்படும் என்று சில சுயநலக்காரர்கள் கூறி வருவதைக் கண்டு மக்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஒப்பந்த உடன்பாட்டில் பயிருக்கான விலை மட்டுமே நிர்ணயம் செய்யப்டுமே தவிர நிலத்திற்காக அல்ல என்று விளக்கமளித்தார் தமது தொகுதியிலிருந்து இதற்கான விளக்க கூட்டத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார் புதிய சுட்டத்தின் படி விவசாயிகளின் நிலத்தை யாரும் விற்பனை செய்யவோ அல்லது குத்ததைகைக்கு விடவோ அடமானம் வைக்கவோ தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இந்த சுட்டத்திலுள்ள விவரங்களை அறியாதவர்கள் மட்டுமே தவறாக புரிந்து கொள்வதாக அவர் கட்டிக் காட்டினார் விவசாயிகளின் நலனைக் கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகளின் விஷமத்தனமான பிரக்சாரத்தை முடிவுக்குக் கொண்டு வரவேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

எனினும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் நோய்த் தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டும் மாநிலம் முழுவதும் நோய்க் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற பகுதிகளில் பல்வேறு தளர்வுகளுடன் சில பணிகளுக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சுட்டதிட்டங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமை என்ற பெயரில் அடைக்கலம் தேடுவது ஆபத்தாக முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக மனித உரிமைகளைப் பாதுகாக்கும் அமைப்பாக இயங்கும் ஆம்னஸ்டி இண்டர்நேஷனல் என்னும் தொண்டு நிறுவளம் கூறியிருக்கும் கருத்துகள் தூதிருஷ்டவசமானது என்றும் உண்மைக்கு மாறானது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தொண்டு நிறுவனம் வெளிநாட்டு நிதி பெறுவதற்கான அனுமதியை பெற்றதாக அமைச்சகம் கூறியுள்ளது இதற்குப் பின்னர் இந்த அமைப்பு கொடுத்துள்ள விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாகவும் அடுத்தடுத்து வந்த அரசுகள் அனுமதியை வழங்கவில்லை என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் இங்கிலாந்தில் உள்ள அம்னஸ்டி அமைப்பு இந்தியாவில் பதிவு பெற்ற நான்கு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு முதலீடாக அதிக அளவு தொகையய அனுப்பியிருப்பதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது உரிய அனுமதியை பெறுத காரணத்தால் சட்டபூர்வமாக இந்த அமைப்புக்கு அவ்வப்போது அனுமதி மறுக்கப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் தேவையற்ற செயல்பாடுகளில் இந்த அமைப்பு ஈடுபட்டதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தற்போதைய நிலையில் ஆம்னஸ்டி இண்டர்நேஷனல் அமைப்பு மனித உரிமை பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் ஆனாலும் அரசியல் ரீதியிலான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதியில்லை என்று உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை பெறும் தொன்டு அமைப்புகள் அரசியல் ரீதியிலான விவாதங்கள் மற்றும் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதியில்லை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொழிற்சாலைகளில் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை மத்திய கனதார துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் ஆகியோர் காணொளி காட்சி மூலம் வெளியிட்டனர் இந்த விழாவில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொழிலாளர்கள் தொற்று ஏற்படாமலிருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று தெளிவாக கையேட்டில் விளக்கப்பட்டிருப்பதாக கூறினார் பணியிடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விவரங்கள் இடம் பெற்றிருப்பதாக அவர் கூறினார் கவாச ககாதாரம் அடிக்கடி கைகளை கழுவுதல் கழுக இடடவெளி பராமரித்தல் மற்றம் பணியிடங்களில் அடிக்கடி கிருமிநாசினி தெளித்தல் போன்ற நடவடிக்கைகளை பின்பற்றவேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமையிலான அரசு கோவிட் தொற்று காலங்களில் வெற்றிகரமாக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கட்டிக் காட்டினார் பொருளாதாரத்தைக் கருத்தில் கொண்டு தொழில் துறை செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் தொழிலாளர்களின் நலனைப் பாதுகாக்கவே அரசு இந்த கையேட்டை தயாரித்துள்ளதாக மத்திய தொழில் துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் கூறியுள்ளார் மனரீதியில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கோவிட் தொற்றிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு அதுவே வழி என்றும் அவர் கூறினார்

எம் வெங்கய்யா நாயுடுவுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது வழக்கமான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட போது அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது அவருக்கு கோவிட் தொற்று அறிகுறிகள் இல்லையென்றும் அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது அவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் அவரது மனைவி திருமதி உஷா நாயுடுவுக்கு தொற்று ஏற்படவில்லை என்றாலும் அவர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார்